காவிரி வைகை குண்டாறு இணைப்புத்திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்

தொழில் மயமான மாநிலங்களில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி வகிப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்

பின்னர் தொழில் முனைவோர் விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் கலந்துரையாடுகிறார்

கடம்பூர் ராஜீ தெரிவித்திருக்கிறார்

எடப்பாடி கே

வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி மேலும்

நேரடி நெல் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் விவசாயிகளிடமிருந்து பணம் பெறுவதாக புகார் வந்தால் அலுவலர்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநர் சுதாதேவி கூறியிருக்கிறார்

மாநிலத்தில் தேவைப்படும் மாவட்டங்களில் நேரடி நெல்கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளின் நெல் முழுமையாக கொள்முதல் செய்யும்வரை இந்நிலையங்கள் இயங்கும் என்றார்

மேற்குவங்க மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் துர்கா பூஜா கொண்டாட்டங்களையொட்டி இன்று காணொலி மூலம் மக்களிடையே பிரதமர் உரையாற்றினார்

மேற்கு வங்க மாநில வளர்ச்சிக்காக மத்தியஅரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறிய அவர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டிற்காக பெருமளவு நிதி அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

இதன் ஒரு பகுதியாக இந்தியாவிற்கு வருகை தர சுற்றுலா விசாக்கள் தவிர அனைத்து வகை விசாக்களுக்கும் அனுமதி வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது